ராம் நாத் கோவிந்த் முன்று நாடுகள் அரசு முறை பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று புதுதில்லி புறப்படுகிறார்

பிஜேபி யின் தேசிய செயற்குழுக்கூட்டம் புதுதில்லியில் நேற்று தொடங்கியது இக்கூட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிஜேபி தலைவர் திரு அமித்ஷாவும் இணைந்து தொடங்கி வைத்தனர் கட்சியின் தேசிய மற்றும் மாநில நிர்வாகிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்கின்றனர் மக்களவை தேர்தலில் மேற்கொள்ள வேண்டிய அனுகு முறைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது மத்திய அரசு நிறைவேற்றிய திட்டங்கள் குறித்த தகவல்களை மக்களிடம் கொண்டு செல்வதற்கான கூடுதல் வழிமுறைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டது எதிர்க்கட்சிகள் அமைத்துள்ள கூட்டணி குறித்து இக்கூட்டத்தில் பேசிய பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா பொதுமக்களுக்கு மாய பிம்பத்தை ஏற்படுத்தும் கூட்டணி இது என்று கூறினார் கண்துடைப்பிற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள கூட்டணி குறித்து பொதுமக்களிடையே பிரச்சாரம் செய்யுமாறு தனது கட்சியினரை அவர் கேட்டுக் கொண்டார் இந்த கூட்டம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் மக்களவையில் கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்தின்போது எதிர்க்கட்சிகளின் சந்தர்ப்பவாத அரசியல் வெளிப்பட்டு விட்டதாக திரு அமித்ஷா குட்டிக்காட்டியதாக தெரிவித்தார் பிஜேபி அரசு நாட்டை கட்டமைக்கும் பணிகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் காங்கிரஸ் கட்சி அரசியலுக்காக பிரிவினைவாதத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாக அமித் ஷா கூறினார் முன்னதாக அக்கட்சியின் நிர்வாகக் குழுக் கூட்டத்தையும் திரு அமித் ஷா தொடங்கி வைத்தார் குடியரசு தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் செக் குடியரசில் தனது முன்று நாடுகள் அரசுமுறைப் பயணத்தை முடித்துக் கொண்டு இன்று புதுதில்லி புறப்படுகிறார் சைப்ரஸ் பல்வேகரியா மற்றும் செக் குடியரசு ஆகிய நாடுகளில் அரசுமுறைப் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் தனது பயணத்தின் இறுதி கட்டமாக செக் குடியரசின் பிராக்கில் அமைந்துள்ள பூங்காவில் ரவீந்திரநாத் தாகூருக்கு மரியாதை செலுத்துகிறார் முன்னதாக பிராக்கில் உள்ள சார்லஸ் பல்கலைக்கழக மாணவர்களிடையே குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நேற்று உரையாற்றினார் யோக கலையை கற்பதன் மூலம் சுகாதாரம் மற்றும் சிந்தனையில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் ஏற்படும் என்று குடியரசு தலைவர் தெரிவித்தார் பின்னர் பிராக்கில் அமைந்துள்ள சர்வதேச லேசர் ஆராய்ச்சி நிறுவனத்தை குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் நேரில் சென்று பார்வையிட்டார் இதனிடையே சைப்ரஸ் பல்கேரியா மற்றும் செக் குடியரசு நாடுகளில் குடியரசு தலைவர் மேற்கொண்ட அரசு முறை பயணத்தின் மூவம் அந்நாடுகளுடனான உறவுகள் மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு ருச்சி ஞானசியாம் தெரிவித்துள்ளார் பிராக்கில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எரிசக்தி சுற்றுச்சூழல் சுற்றுலா வர்த்தகம் மற்றும் முதலீகள் உள்ளிட்ட துறைகளில் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் நாட்டில் அறிவின்மையை ஒழிக்கும் முயற்சியில் குழந்தைகளுக்கு முக்கிய பங்கு உள்ளதாக மத்திய மனித வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார்

எதிர்காலத்தில் நாட்டில் அனைவரும் கல்வியறிவு பெறுவதற்கு இணைந்து செயல்படவேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்தார் கற்பித்தல் முறையை எளிதாக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் புதிய இந்தியாவை உருவாக்கும் முயற்சியில் அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார் நாட்டில் சாலை விமானம் மற்றும் ரயில் போக்குவரத்து சேவைகள் விரைவாக வளர்ச்சியடைந்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று வடகிழக்கு மாநிலங்களிலிருந்து தில்லி வந்துள்ள மாணவர்களை வரவேற்கும் நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு பேசினார் நாட்டின் வடகிழக்கு பகுதியில் தகவல் தொடர்பு மற்றும் போக்குவரத்து சேவைகளை அதிகரிக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு உறுதிபூண்டுள்ளது என்று அமைச்சர் கூறினார் உத்தரப்பிரதேசத்தின் லக்னோவில் உள்ள வரலாற்று சிறப்பு மிக்க அஸ்ட்ராக் ஐன் சவ்ரா என்ற இடத்திற்கு மறைந்த முன்னாள் பிரதமர் திரு அடல் பிஹாரி வாஜ்பாயின் நினைவாக அடல் சவுக் எனப் பெயரிடவுள்ளதாக அறிவிக்கப்படவுள்ளது நேற்று நடைபெற்ற லக்னோ மாநகராட்சி கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது ஆக்ராவில் வாஜ்பாயின் சொநத் கிராமமான பட்டேஸ்வரில் உள்ள இல்லத்தையும் நினைவு இல்லமாக மாற்றுவதற்கு மாநில அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது முன்னதாக நேற்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யானாத் திரு வாஜ்பாயி யின் அஸ்தியை பட்டேஸ்வர் கிராமத்தில் உள்ள யமுனை நதியில் கரைத்தார் வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி கஷ்மா ஸ்வராஜ் இரண்டு நாள் அரகமுறைப் பயணமாக வரும் வியாழக்கிழமை ரஷ்யா செல்கிறார்

இந்தியா ரஷ்யா இடையே முதலீடு வர்த்தகம் அறிவியல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு இருதரப்பு ஒத்துழைப்பு தொடர்பாக இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்படவுள்ளது வருடந்தோறும் நடைபெறும் இக்கூட்டம் கடந்த ஆண்டு புதுதில்லியில் நடைபெற்றது இந்தியா நேபாள் நாடுகளின் அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தைகளைத் தொடர்ந்து நடைபெறுவதன் மூவம் இவ்விரு நாடுகளிடையேயான உறவுகள் மேம்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லி வந்துள்ள நேபாள் முன்னாள் பிரதமர் திரு புஷ்பகமல் பிரசந்தா பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின்போது இந்தியா நேபாள் நாடுகளிடையேயான இருதரப்பு உறவுகள் மற்றும் பல்வேறு விஷயங்கள் குறித்து இவ்விரு தலைவர்களும் விவாதித்தனர் பாகிஸ்தான் அதிபராக ஹரீஃப் அல்வி இன்று பொறுப்பேற்கிறார்

டாக்காவில் நடைபெற்று வரும்தெற்காசிய கால்பந்து போட்டி இன்றைய ஆட்டத்தில் நடப்பு சாம்பியனான இந்திய அணி மாலத்தீவு அணியை எதிர் கொள்கிறது

இந்தப் போட்டியில் இவங்கைக்கு எதிராக நடைபெற்ற ஆட்டத்தில் வெற்றி பெற்றதன் முலம் மாலத்தீவு அணி ஏற்கெனவே அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் பாகிஸ்தான் அணி பூட்டானை வீழ்த்தியது வங்க தேசத்திற்கு எதிரான ஆட்டத்தில் நேபாள் வெற்றி பெற்றது ஆமெரிக்க ஒப்பன் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவுப்பட்டத்தை ஜப்பான் நவோமி ஒசாக்கா கைப்பற்றியுள்ளார்

இந்தப் போட்டியில் பட்டம் வென்றதன் முலம் ஜப்பானின் முதல் கிராண்ட்ஸ்லாம் வாகை சூடியவர் என்ற சாதனையை ஒசாக்கா படைத்துள்ளார் இன்றைய இறுதி ஆட்டத்தில் அமெரிக்காவின் செரினா வில்லியம்ஸ் ஆட்ட நடுவருக்கு எதிராக குற்றம் சாட்டியதற்காகவும் தொடர்ந்து விதிகளை மீறியதற்காகவும் அவருக்கு எதிராக பெனாவ்ட்டி விதிக்கப்பட்டது